எடப்பாடி கே

பெருந்தலைவா் காமராஜரின் பிறந்த நாள் இன்று கல்வி எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது

எடப்பாடி கே

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து பேசிய அவர் கூடுதல் நீரை சேமிக்க வசதியாக கொள்ளிடம் அணை அருகே தடுப்பணை கட்டப்பட்டு வருவதாக கூறினார்

கருமேனி நம்பியாறு இணைப்பு திட்டம் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு பின்னர் நிறைவேற்றப்படும் என்றார்

அஞ்சல் துறை தோ்வுகள் ஆங்கிலம் ஹிந்தி மொழிகளில் நடத்தப்பட்டது குறித்து கவன ஈா்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு

தமிழ்மொழியை மீண்டும் சேர்க்க மாநில அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் இதுகுறித்து சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு

அப்போது குறுக்கிட்ட எதிர்கட்சி துணை தலைவர் திரு துரைமுருகன் இப்பிரச்சனையில் மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார்

பன்னீர்செல்வம் இந்த விவகாரம் குறித்து நாளை நாடாளுமன்றத்தில் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புவார்கள் என்றும் இதற்கு மத்திய அரசு கொடுக்கும் பதிலின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார்

எடப்பாடி கே

முதலமைச்சரின் கூற்றுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் அதனை தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் பேசிய சட்ட அமைச்சர் திரு சண்முகம் மத்திய அரசின் நிலைப்பாட்டை பொருத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டதே தவிர மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற மாட்டோம் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை என்று கூறினார் கார்கில் கார்கில் வெற்றி தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக புதுதில்லி தேசிய போர் நினைவுச்சின்னத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெற்றி ஜோதியை ஏற்றிவைத்தார்

அத்வானி திரு முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரை உள்ளடக்கிய பாபர் மசூதி தகர்ப்பு வழக்கு விசாரணையை முடிவுக்கு கொண்டுவர கூடுதலாக ஆறு மாத கால அவகாசம் கோரி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார் இதுதொடர்பான மனு நீதிபதி ஆர்

போலி நோட்டுகளை தடை செய்வதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய புலனாய்வு முகமையின் சிறப்பு பிரிவு துவங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்

அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த அவர் இதன் கீழ் தேசிய காப்பீடு நிறுவனம் யுனைடட் இந்தியா காப்பீடு நிறுவனம் ஓரியன்டல் இண்டியா காப்பீடு நிறுவனங்கள் ஒருங்கிணைக்கப்படும் என்றார் ஹர்ஷ் வர்த்தன் தேசிய மின்னணு சுகாதார இயக்கம் தொடங்கப்படும் என்று மத்திய சுகாதார குடும்பலநலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்த்தன் தெரிவித்துள்ளா் புதுதில்லியில் இன்று இதுதொடர்பான திட்ட அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர் இதன் மூலம் மத்திய மாநில சுகாதார திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படும் என்றார்

காமராஜர் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளை ஒட்டி காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் அமைக்கப்பட்டுள்ள அவரது மணிமண்டபத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு

ஜெயகுமார் திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் கல்வி எழுச்சி நாளாக காமராஜரின் பிறந்த நாள் கொண்டாடப்படுவதால் தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளிலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் கட்டுரை பேச்சு உள்ளிட்ட பல போட்டிகளும் நடத்தப்படுகின்றன காமராஜரின் மணிமண்டபம் அவரது நற்பண்புகளையும் தமிழகத்திற்கும் சமூகத்திற்கும் அவர் ஆற்றிய நற்பணிகளையும் இளைய தலைமுறையினருக்கு எந்நாளும் நினைவூட்டும் அடையாளமாக திகழும் என்று திமுக தலைவா் திரு

ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார்

சண்முக சுந்தரம் இன்று தொடங்கிவைத்தார்